அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார் இன்று நாடாளுமன்றத்தில் காவிரிப் பிரச்சனை தொடர்பாக ஏற்பட்ட அமளியால் அஇஅதிமுக மற்றும் திமுக எம்பிக்கள் சஸ்பென்ட் செய்யப்பட்டனர் புதுமையாக்கம் மற்றும் ஸ்டார்ட்அப் சூழல் பற்றிய தமிழக அரசின் புதிய கொள்கை விரைவில் வெளியிடப்படும் என தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோகித் தெரிவித்துள்ளார்

நாடாளுமன்றம் ரஃபேல் ரக போர்விமானம் பேரம் குறித்து கூட்டு நாடாளுமன்றக் குழுவின் விசாரணைக்கு உத்தரவிடப்பட மாட்டாது என்று மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் இன்று மக்களவையில் இப்பிரச்சனை பற்றிய விவாதங்களின் போது குறுக்கிட்டு பேசிய அவர் போபார்ஸ் ஊழல் பற்றிய கூட்டு நாடாளுமன்ற குழுவே நாடாளுமன்ற கட்டமைப்பிற்கு எதிரான மோசடி தான் என்றும் தற்போது ரஃபேல் பேரம் குறித்து கூட்டு நாடாளுமன்றக் குழுவின் விசாரணை கோருவதன் மூலம் நாடாளுமன்ற கட்டமைப்பிற்கு மீண்டும் மோசடி செய்யவே காங்கிரஸ் முயல்வதாகவும் கூறினார் ரபேஃல் ரக போர் விமானங்களுக்கான பழைய விலை வெறும் விமானத்திற்கு மட்டுமே உரியது என்றும் புதிய விலை ஆயுதங்களுடன் கூடிய போர் விமானத்திற்கானது என்றும் திரு

தொடர்ந்து காவிரிப் பிரச்சனையால் ஏற்பட்ட அமளி காரணமாக மக்களவை நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டது

ஜாஸ்மினா கட்டூனுக்கு புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற விழாவில் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு எல்பிஜி இணைப்பை வழங்கினார்

பிரதமரின் உஜ்வாலா திட்டம் சுகாதார மற்றும் சுற்றுச்சூழல் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதுடன் மகளிர் அதிகாரப் பங்கேற்பை மேம்படுத்தவும் உதவிகரமாக அமைந்திருப்பதாக அவர் தெரிவித்தார் பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு

சர்வதேச அமைப்புகள் மற்றும் வளர்ந்த நாடுகளின் பாராட்டை பெற்றுள்ள இத்திட்டம் வளரும் நாடுகளுக்கு எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளதாக அவர் கூறினார்

பணமதிப்பு நீக்கம் மற்றும் ஜிஎஸ்டி அமலாக்கத்தினால் பாதிக்கப்பட்ட சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு இம் முடிவு மிகவும் உதவிகரமாக அமையும் என சம்பந்தப்பட்ட வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன புரோகித் தமிழக அரசின் புதிய விமானவியல் மற்றும் பாதுகாப்பு தொழல்துறை கொள்கை விரைவில் வெளியிடப்படும் என்று அம்மாநில ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோகித் கூறியுள்ளார் இன்று தமிழக சட்டமன்றத்தின் கூட்டத் தொடரை தொடக்கி வைத்து அவையில் உரையாற்றிய அவர் தொழல் துறையே பொருளாதார வளர்ச்சிக்கான உந்து சக்தி என்றும் தொழில் துறைக்கு அதிக முதலீடுகளை ஈர்க்க அரசு சிறப்பு கவனம் செலுத்தி வருவதாகவும் கூறினார் நாட்டின் முக்கிய மோட்டார் வாகன உற்பத்தி கேந்திரமான தமிழகத்தில் மின்சார வாகனங்களின் உற்பத்திக்கும் ஊக்குவிப்பு சலுகைகளை வழங்கப்படும் என அவர் தெரிவித்தார்

புதுமையாக்கம் மற்றும் ஸ்டாட் அப் சூழல் பற்றிய தழிழக அரசின் புதிய கொள்கையும் விரைவில் வெளியிடப்படும் என தமிழக ஆளுநர் தெரிவித்தார்

பழங்குடியினர் மாணவர்களுக்கிடையே எழுத்தறிவு விகித்தை மேம்படுத்த நிதி உதவித் திட்டம் அறிவிக்கப்படும் என்றும் சென்னை நகரில் மெட்ரோ ரயில் உள்ளிட்ட பல்வேறு போக்குவரத்து முறைகளை ஒருங்கிணைப்பாக செயல்படுத்த தனி ஆணையம் அமைக்கப்படும் என்றும் ஆளுநர் தெரிவித்தார் தமிழக அரசுப் போக்குவரத்துக் கழகங்களை ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த இருதரப்பு நிதி நிறுவனம் ஒன்றிடம் இணைந்து விரிவான முறையில் மறுசீரமைக்க அரசு திட்டமிட்டுள்ளதாக அவர் கூறினார் புறக்கணிப்பு தமிழக சட்டமன்றத்தில் இன்று திமுக உறுப்பினர்கள் ஆளுநர் உரையை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர் ஆளுநர் உரை தொடங்கிய உடனேயே எதிர்கட்சித் தலைவர்திரு

ஸ்டாலின் மற்றும் இதர திமுக உறுப்பினர்கள் சில பிரச்சனைகளை எழுப்ப முயன்றனர் இதானல் ஏற்பட்ட அமளிக்கிடையிலும் ஆளுநர் தமது உரையை தொடர்ந்து வாசித்த வண்ணம் இருந்த நிலையில் திமுக உறுப்பினர்கள் திரு

ஸ்டாலின் தலைமையில் வெளிநடப்பு செய்தனர் திமுகவின் தோழமை கட்சிகளான காங்கிரஸ் மற்றும் ஐயுஎம்எல் உறுப்பினர்களும் அவையில் இருந்து வெளியேறினர்

ரயில் நிலையத்தில் முதலமைச்சர் திரு

நாராயணசாமி இவர்களை வழியனுப்பி வைத்தார்

மாநில அந்தஸ்து கோர்வதுடன் புதுவைதுணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடியை மத்திய அரசு திரும்ப அழைத்துக்கொள்ள வேண்டும் என்றும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அறிவுறுத்தப்பட உள்ளது ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதற்காக முதலமைச்சர் திரு நாராயணசாமி மற்றும் அவரது அமைச்சரவை சகாக்கலள் நாளை புதுடெல்லி செல்ல உள்ளனர் நாளை மறுநாள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வார்கள் என்று பிரதேச காங்கிரஸ் தலைவர் திரு நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார்

பாலன் புதுவையில் படகுத்துறை அமைக்க தனியாருக்கு அனுமதி அளிக்கப்பட்டால் சுற்றுலா வளர்ச்சிக் கழக தலைவர் பதவியை மட்டுமின்றி எம்எல்ஏ பதவியையும் ராஜினாமா செய்யப்போவதாக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் திரு

தனியார் படகுத்துறை செயல்பட தொடங்கிய பிறகும் திரு பாலன் ஏன் ராஜினாமா செய்யவில்லை என்று அண்மையில் அஇஅதிக சட்டமன்றக் குழுவின் தலைவர் திரு அன்பழகன் வினவியதை இன்று புதுவையில் செய்தியாளர்கள் சுட்டிக்காட்டிய போது அவர் இவ்வாறு பதில் அளித்தார் படகுத்துறைக்கு இன்னும் அனுமதி அளிக்கப்படவில்லை அவர் தெரிவித்தார் முருகானன்தம் புதுவையில் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிக்கவும் தடை உத்தரவைக் கடுத்தமாக அமல் படுத்தவும் முதலமைச்சர் திரு

நாரயாணசாமி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு சங்கம் கோரியுள்ளது இந்த அமைப்பின் பொதுச்செயலர் திரு

புதுவையிலும் இது போல தடைவிதிக்காவிட்டால் புதுவை பிளாஸ்டிக் பொருடக்ளின் கடத்தல் கேந்திரமாகவும் குப்பை கிடங்காகவும் மாறிவிடும் என்பதால் புதுவை அரசு பிளாஸ்டிக் பொருட்களால் கிடைக்கும் சொற்ப வருமானத்தை பொருட்படுத்தாமல் தடைவிதித்தல் அவசியம் என்றும் கடித்த்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது

ஜிப்மர் இயக்குநர் டாக்டர் ராகேஷ் அகர்வால் முன்னிலையில் இந்த செயற்கை உறுப்புகள் பயனாளிகளிடம் வழங்கப்பட்டன

இன்று பம்பையில் இருந்து கோவிலுக்கு சென்ற இவர்கள் போலீசாரின் உதவியை கோரிப் பெற்று போலிஸ் பாதுகாப்புடன் சந்நிதானத்திற்குள் நுழைந்து தரிசனம் செய்தனர் கேரள மாநில காவல்துறை இதை உறுதிப்படுத்தி உள்ள போதிலும் தொலைக்காட்சி மூலமாகவே செய்தியை தாம் கேள்விப்பட்டதாகவும் இளம் பெண்கள் கருவறைக்குள் நுழைந்தார்களா என்பது தங்களுக்கு தெரியாது என்றும் சபரிமலை தலைமைத் தந்திரி கண்டரரு ராஜீவரு கூறியுள்ளார் மழை தமிழகம் உள்ளிட்ட பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை இன்றுடன் முடிவிற்கு வந்துள்ளது

தமிழகத்தின் உட்பகுதிகளில் மூடு பனியும் நீலகரி மாவடத்தில் உறைபனியும் நிலவும் என வானிலை ஆய்வுமைய இயக்குநர் புவியரசன் தெரிவித்துள்ளார் ஸ்டெர்லைட் ஸ்டெர்லைட் வழக்கில் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் தீர்ப்பை எதிர்த்து தமிழக அரசு இன்று உச்சநீதிமன்றத்தில் மேல் முறையீட்டு மனு தாக்கல் செய்துள்ளது இது தொடர்பான குறிப்பு அரசு சார்பில் ஸ்டெர்லைட் நிறுவனத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டு ஆலையை உடனடியாக திறக்க அனுமதிக்க இயலாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ரஃபேல் ரக போர் விமான பேரம் குறித்து கூட்டு நாடாளுமன்றக் குழுவின் விசாரணைக்கு உத்தரவிடப்பட மாட்டாது என்று மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார் இன்று நாடாளுமன்றத்தில் காவிரிப் பிரச்சனை தொடர்பாக ஏற்பட்ட அமளியால் அஇஅதிமுக மற்றும் திமுக எம்பிக்கள் சஸ்பென்ட் செய்யப்பட்டனர் புதுமையாக்கம் மற்றும் ஸ்டார்ட்அப் சூழல் பற்றிய தமிழக அரசின் புதிய கொள்கை விரைவில் வெளியிடப்படும் என தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோகித் தெரிவித்துள்ளார்